பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு

சிந்து காலிறுதிக்கு முந்தையை கற்றுக்கு முன்னேறியுள்ளார்

எதிர்காலத்திற்கான பொருளாதார திறன்மிகு வள்ச்சி என்பதை கருப்பொருளாகக் கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக பிரதிநிதிகள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் தீவிரவாத தடுப்பு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விவாதங்களுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது தொழில்நுட்பம் புதுமையான கண்டுபிடிப்புகள் அறிவியல் மின்னை வர்த்தகம் பொருளாதார குற்றங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் விரிவாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப் படுகின்றன இம்மாநாட்டின் கீழ் பிரிக்ஸ் படைப்பாற்றல் திறன் இணையதளம் எதிர்கால இணையத்திற்கான பிரிக்ஸ் நிறுவனம் மகளிர் வர்த்தக கூட்டமைப்பு ஆகியவையும் தொடங்கப்படுகிறது இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சீன அதிபர் ஜீ ஜின் பிங் ஆகியோருடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார்

தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி அல்லது பொதுப் பதவிகளை வகிக்கலாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது இவ்வழக்கில் அப்போதைய நிகழ்வுகள் சூழல்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டே இத்தீர்ப்பை வழங்கி இருப்பதாக எடுத்துரைத்த நீதிமன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யும் சபாநாயகரின் ஆளுமை உரிமைக்குள் நீதிமன்றம் தலையிடவில்லை என்றும் தெளிவுபடுத்தி உள்ளது மேலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உயர்நீதி மன்றத்திற்கு செல்லாமல் உச்சநீதி மன்றத்தை நேரடியாக அணுகியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது

குமாரசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து தமது பதவியை ராஜினாமா செய்தார்

தலைமையிலான அரசு ஆட்சியில் அமர்ந்தது

வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் சனிக்கிழமை கடைசி நாளாகும்

ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் உணவுப் பதப்படுத்துதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கண்காட்சியை இன்று திறந்து வைத்தார் உணவு பதப்படுத்துதல் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட நவீன ஆராய்ச்சிகள் இத்துறையின் வளர்ச்சி போன்றவை இதில் காட்சிப்படுத்தப் பட்டுள்ளன

இத்தைகய தொழில் நுட்பங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் அதற்கான செலவுகளும் குறைவாக இருப்பதோடு மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதாகவும் குறிப்பிட்டார்

நொய்டாவில் மருத்துவ மதிப்பீடுகள் பயண சுகாதார பிரிவு தொடர்பான சர்வதேச கருத்தரங்கில் இன்று துவக்க உரையாற்றி அவர் இப்பிரிவு பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் இதற்கான கட்டமைப்பிற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியின் போது இந்தியாவில் மருத்துவ சுற்றுலா தொடர்பான கட்டுரையையும் அவர் வெளியிட்டார்

பெஞ்சமின் அடிக்கல் நாட்டினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார்

துறையூர் முசிறி ஆகிய இடங்களில் இக்கூட்டம் பிற்பகல் நடைபெறும் இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகின்றனர்

அதன்பின்னர் நடைபெற்ற போராட்டங்களை அடுத்து தீர்ப்பை மறுஆய்வு செய்யவேண்டுமென கேரள அரசின் சார்பில் மனுத்தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதனிடையே சபரிமலைக் கோவிலின் நடை மண்டல பூஜைக்காக நாளை திறக்கப்படுகிறது

சிந்து காலிறுதிக்கு முந்தையை சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்